மறுதினத்துடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது

வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது

மோடி தெரிவித்துள்ளார்

பிஜேபி தலைமையிலான மத்திய அரசு சிறுபான்மையினரின் பாதுகாப்பு அரணாக திகழ்கிறது என அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

ஐபிஎல் கிரிக்கெட்டில் நேற்றைய ஆட்டங்களில் சென்னை மற்றும் மும்பை அணிகள் வெற்றி பெற்றுள்ளன

இதையொட்டி அத்தொகுதிகளில் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது தேர்தல் பிரச்சாரம் முடிவடைந்த பிறகு தணிக்கை செய்யப்படாத அரசியல் விளம்பரங்களை வெளியிட தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது இதுதொடர்பாக தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ள உத்தரவில் வாக்குப்பதிவு தினத்தன்றும் அதற்கு முந்தைய நாளிலும் வாக்காளர்களை தவறாக வழிநடத்தும் விதமாக இதுபோன்ற விளம்பரங்களை பத்திரிகைகள் வெளியிடக் கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது அவதூறு அல்லது வெறுப்புணர்வை பரப்பக்கூடிய விளம்பரங்களால் ஒட்டுமொத்த தேர்தல் நடவடிக்கைகளும் பாதிக்கப்பட்டுவிடும் என்பதோடு அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் விளக்கம் அளிப்பதற்குக்கூட அவகாசம் கிடைக்காது என்பதையும் தேர்தல் ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது பிஜேபி வெற்றிக்காக நாட்டின் வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் கட்சி அதன் சொந்த வெற்றிக்காகத்தான் போராடுவதாக கூறினார் மத்தியில் வலிமையான அரசை அமைக்க பிஜேபி முயன்று வரும் வேளையில் காங்கிரஸும் அதன் கூட்டணிக் கட்சிகளும் பயனற்ற ஒரு அரசை அமைப்பதற்காகவே தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாடு வலிமையாக இருந்ததால்தான் தீவிரவாத தாக்குதல்களுக்குப் பிறகு தக்க பதிலடி கொடுக்க முடிந்ததாகவும் பிரதமர் தெரிவித்தார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு முதலாளிகளின் வழிகாட்டுதல்படிதான் செயல்படுவதாக காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார் உத்தராகண்ட் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வறுமையை எதிர்த்து துல்லிய தாக்குதல் நடத்துவதே முதல்பணியாக இருக்கும் என்றார்

பிஜேபி அரசு மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் திருமதி சோனியாகாந்தி கூறியுள்ளார் ரூர்க்கி உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் நாட்டின் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுப்பவர்கள்தான் தேச பக்தர்கள் என்று புது விளக்கம் அளிக்கப்படும் சூழல் நிலவுவதாகக் குறிப்பிட்டார் மாறுபட்ட கருத்து தெரிவிப்போரை ஏற்றுக் கொள்ள தேசிய ஜனநாயகக் கூட்டணி அரசு தயாராக இல்லை என்றும் திருமதி சோனியாகாந்தி தெரிவித்தார் நடைபெற உள்ள மக்களவைத் தேர்தல் அரசியல் சாசனம் மக்களுக்கு வழங்கியுள்ள உரிமைகள் நீடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்வதற்கான தேர்தல் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார் திரிபுரா மாநிலம் அகர்தலாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் நாட்டில் ஜனநாயக நடைமுறைகளும் மதச்சார்பற்ற தன்மையும் நீடிக்க வேண்டுமெனில் பிஜேபியை புறக்கணிப்பது அவசியம் என்றார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாக தொகுதி வாரியாக எமது செய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்த பகுதியில் இன்று இடம் பெறுவது நீலகிரி மக்களவை தொகுதி

வரும் தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் திரு எம் தியாகராஜனும் திமுக கூட்டணி சார்பில் திரு ஆ ராசாவும் களம் நியாயமான காண்கின்றனர்

கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி வேட்பாளரை ஆதரித்து நாகர்கோவிலில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போதைய பிஜேபி ஆட்சியில்தான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது என்றார்

மத்தியில் திமுக அங்கம் வகித்த காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியில்தான் தமிழகத்தில் பல்வேறு முக்கிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டதாக திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆரணி தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட அவர்

காவிரி நடுவர்மன்றம் தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் சேலம் ரயில்வே கோட்டம் சென்னை மெட்ரோ ரயில் போன்ற பல்வேறு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டதாகக் கூறினார் ஆனால் கடந்த ஐந்தாண்டுகால பிஜேபி ஆட்சியில் எந்த ஒரு திட்டமும் கொண்டு வரப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் திமுக கூட்டணி மக்கள் பிரச்னைகளுக்காக குரல் கொடுக்க ஒன்றிணைந்திருப்பதாகவும் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டார்

பன்முகத்தன்மை கொண்ட நாடான இந்தியாவில் ஒரே மொழி ஒரே கலாச்சாரத்தைக் கொண்டு வர நினைப்பதன் மூலம் நாட்டின் பண்பாடு மற்றும் கலாசாரத்தை அழிக்க மோடி அரசு முயற்சிப்பதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தலைவர் திரு கே எம் காதர் மொஹிதீன் தெரிவித்துள்ளார் மத்திய அரசும் தமிழக அரசும் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமைக் குழு உறுப்பினர் திருமதி பிருந்தா காரத் கூறியுள்ளார்

இருவரிச்செய்திகள் மாலத்தீவில் நடைபெற்ற நாடாளுமன்றத் தேர்தலில் தற்போதைய அதிபர் திரு இப்ராஹிம் முகமது சோலிஹ் தலைமையிலான மாலத்தீவு ஜனநாயகக் கட்சி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது

சென்னை உயர்நீதிமன்றத்தில் கூடுதல் நீதிபதிகளாகப் பணியாற்றும் ஆறுபேரை நிரந்தர நீதிபதிகளாக நியமித்து குடியரசு தலைவர் உத்தரவிட்டுள்ளார்

பெங்களூருவில் இன்று மாலை நடைபெறும் ஆட்டத்தில் பெங்களூரு அணி தில்லி அணியை எதிர்கொள்கிறது